நாடு முழுவதும் மிகப்பெரிய தூய்மைப் பணி இயக்கம் நாளை மறுநாள் தொடங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

விவகார வழக்கு விசாரணை குறித்து நாள்தோறும் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது

கொண்டாடப்படுகிறது

முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மிகப்பெரிய தூய்மைப் பணி இயக்கம் நாளை மறுநாள் தொடங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளாா் தூய்மை இந்தியா இயக்கத்தை வலுபடுத்தும் வகையில் இப்பணி அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்நிலையில் பிரதமா் இன்று காலை பதினோரு மணிக்கு அருணாச்சல பிரதேசம் மேற்கு காஜியாபாத் அசாரிபாக் ஜெய்ப்பூர் புறநகர் நவாடா ஆகிய மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி ஊழியர்களுடன் காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளார் லண்டனுக்கு தப்பிச் செல்வதற்கு முன்பு தொழிலதிபர் விஜய் மல்லையா தம்மை சந்தித்ததாக கூறியிருப்பதற்கு மத்திய நிதியமைச்சா் திரு அருண் ஜேட்லி மறுப்பு தெரிவித்துள்ளாா்

இத்தொடர்பாக விஜய் மல்லையா தெரிவித்துள்ள கருத்துக்கள் உண்மையை எதிரொலிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு முறை தமது அறையை நோக்கி சென்றுக்கொண்டிருந்தபோது உறுப்பினர்களுக்கான உரிமையை மீறி தம்மை சந்திக்க மல்லையா முயன்றதாகவும் திரு ஜேட்லி தெரிவித்தார் நிலுவையில் உள்ள கடன்கள் தொடர்பாக தீர்வுகாண விரும்புவதாக அவர் கூறியதாகவும் இது தொடர்பாக தம்மிடம் பேசி பயனில்லை என்றும் சம்பந்தப்பட்ட வங்கிகளிடம் பேசுமாறு தாம் கூறியதாகவும் நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வாராக்கடன் பிரச்சினைக்கு தீர்வுகாண மத்தியில் உள்ள பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளா் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு இதுவரை செலுத்தாமல் இருந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தங்களது சொத்துக்களை அல்லது அஆலைகளை விற்றாவது கடனை திருப்பிச் செலுத்த மத்திய அரசு அவர்களுக்க நிர்பந்தம் அளித்துள்ளது என்றார் முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு விதிகளை பின்பற்றாமல் தாராளமாக கடனை வழங்கியதால் வங்கிகள் பலவீனம் அடைந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த விவகார வழக்கில் நடைபெறும் விசாரணை குறித்து நாள்தோறும் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இவ்வாறு உத்தரவிட்டார் இந்த விவகாரத்தில் முதல்வரின் உறவினா் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த புள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து வஞ்ச ஒழிப்பு துறை ஆய்வு செய்துள்ளதா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதுவரை நடைபெற்ற விசாரணை தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டாள் மறைந்த முதலமைச்ச் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை சுட்டப்பேரவையில் திறக்க அனுமதி அளிக்கப்பட்ட தீர்ப்போடு ஒப்பிட்டு அவரது நினைவிட வழக்கில் முடிவெடுக்கக் கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அரசு ஊழியர்களுக்கு விதிகளை தளர்த்தி பதவி உயர்வு வழங்கும்போது பாரபட்சும் காட்டக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கோவை மாநகராட்சியில் பொருத்துநராக நியமிக்கப்பட்ட ஒருவருக்கு விதிகளை தளர்த்தி செயற் பொறியாளராக பதவி உயர்வு வழங்கியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விளரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் இவ்வாறு கூறினார் விதிகளை மீறி பதவி உயர்வு வழங்கியது குறித்து விரிவான விசாரணை நடத்தி தவறுகள் நடைபெற்றிருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க நீதிபதி உத்தரவிட்டார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அனுமதியின்றி நிலத்தடி நீரை எடுத்து லாரிகள் மூலம் விற்பனை செய்பவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு விவரங்களை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வல்லூர் பகுதியில் சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து சுற்றுப்புறத்தில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அம்வு இவ்வாறு உத்தரவிட்டது மின்னு சிகரெட் உற்பத்திக்கும் விற்பனைக்கும் இருப்பு வைப்பதற்கும் தடை விதித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது இந்த அரசாணை உடனடியாக அமலுக்கு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஆன் லைன் மூலமாக மாநிலத்தில் இப்பொருட்கள் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பீடி மற்றும் சிகரெட்டுகளை விட மின்னனு சிகரெட்டுகளில் விளைவுகள் குறைவு என்பது ஒரு கற்பனையே என்று அரசு கூறியுள்ளது விநாயக சதுர்த்தி பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் கொண்டாடப்படுகிறது இதைபொட்டி விநாயகள் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன

விநாயகர் ச தர்த்தி பண்டிகையையாட்டி தலைவர்கள் பல் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன் சென்னை உயா்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் பதில் மனு தாக்கல் செய்யாமல் கடமை தவறிய மாநகராட்சி அதிகாரிகள் மீது சுட்டப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டு மூன்றாண்டுகள் ஆகியும் இதுவரை மனு தாக்கல் செய்யாத மாநகராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் போது நீதிபதி இவ்வாறு உத்தரவிட்டா் இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கும் மக்களின் அரசியல் விருப்பம் குறித்து ஐ நா மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் ரானுவத்தினருக்கும் எல் டி டி ஈ யினருக்கும் நிகழ்ந்த மோதலின்போது நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக ஐ நா மனித உரிமை கவுன்சில் தீர்மானங்களின்படி இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்காததால் இந்த வாக்கெடுப்பை கோருவதாக தமிழ் தேசிய கூட்டணியின் மாகாண கவுன்சில் உறுப்பினா் திரு எம் கே சிவாஜிலிங்கம் கூறினாா் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் பல கிராமங்களில் தரமான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன

அமெிக்காவில் சூறாவளி புயல் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தால் வடக்கு மற்றும் தெற்கு கரோலினாவை சே்ந்த சுமார் பத்து வட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் இலங்கையில் எல் டி டி ஈ யினருக்கும் ரானுவத்திற்கும் இடையே நடைபெற்றது இனப்போா் அல்ல என்று முன்னாள் அதிபர் திரு மஹிந்த ராஜபக்சே கூறியிருக்கிறார் நேபாள தலைநகர் காத்மண்டு பீகார் மாநிலம் புத்தகயா இடையே பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது தேசியவாத காங்கிரஸ் தலைவா் திரு சரத் பவாரை முன்னாள் மத்திய அமைச்சா் திரு அருண் ஷோரி நேற்று மும்பையில் சந்தித்து பேசினார் மூணாறு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுவா தொழிலை மேம்படுத்தும் வகையில் நேற்று கார் மற்றும் இரு சக்கர பேரணி நடைபெற்றது தமிழக அரசின் அனைத்துத் துறைகளும் மின் சந்தையை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் எள தகவல் தொழில்நுட்பத் துறை கேட்டுக்கொண்டுள்ளது

விளையாட்டுச் செய்திகள் டாக்காவில் நடைபெற்று வரும் தெற்காசிய கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் இந்தியா இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது

ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்ட்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மனு அட்ரி சுமித் ரெட்டி இணை தகுதிப்பெற்றுள்ளது